முடிந்ததாக பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மேற்கொள்ளப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்கள் அளித்த ஒத்துழைப்பு காரணமாகவே தம்மால் சில கடினமான முடிவுகளை மேற்கொள்ள முடிந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தெவங்கானா மாநிலம் செகந்திரபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய ஐனநாயக கூட்டணி ஆட்சியில் நடுத்தர வகுப்பு மக்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் கடந்த ஐந்தான்டுகளில் வரிகள் ஏதும் உயர்த்தப்படாததுடன் வீட்டுவசதி கடனுக்கான வட்டி குறைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் நடுத்தர வகுப்பினர் குறைந்த விலையில் வீடு வாங்க வழிவகை செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி ஐந்து வட்சும் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கான சலுகைகள் நேற்று முதல் அமலுக்கு வந்திருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஒடிசா மற்றும் பீகார் மாநிலங்களில் பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து காரைக்குடியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார்

மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு எதிர்க்கட்சிகள் கூட்டணி சேர வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் பிடிஐ க்கு பேட்டியளித்த அவர் பிஜேபி யை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக இருப்பதாக கூறினார் பல்வேறு மாநிலங்களில் மதசா்பற்ற கட்சிகள் ஒரே அணியாக போட்டியிடுவதாகவும் அவா் குறிப்பிட்டா் ஜனநாயகத்தையும் அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றுவதுடன் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஊக்கமளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்வது போன்றவையே எதிர்க்கட்சிகளின் முக்கிய குறிக்கோள் என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார் திமுக தலைமை தமிழக மக்களின் நலனைப் பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதில்லை என அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளா் கரூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவா் அஇஅதிமுக வை உடைத்து தமது தலைமையிலான ஆட்சியை அகற்ற திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முயற்சிகள் தோல்வியடையும் என்றார் அரசியல் ரீதியான பொதுக்கூட்டங்களில் பேசும்போது திமுக தலைவர் கண்ணியத்தை பின்பற்ற வேண்டும் எனவும் முதலமைச்சா் கேட்டுக்கொண்டாா் திமுக ஆட்சிக்காலத்தில் தான் சென்னை மாநகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தென்சென்ன தொகுதி திமுக வேட்பாளரை ஆதித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் முந்தைய திமுக ஆட்சிக்காலத்தில் சென்னை மாநகரில் பத்து மேம்பாலங்கள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார் திமுக ஆட்சிக் காலத்தில்தான் தொழில்துறையில் தமிழகம் சிறப்பான இடத்தை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டா் மத்தியில் நிலையான பாதுகாப்பான ஆட்சி அமைய மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் விழுப்புரத்தில் அத்தொகுதி பா ம க வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் வலிமையான பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணி உள்ளாட்சித் தேர்தலிலும் தொடரும் என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நெசவாளர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டபோது தே மு தி க தான் அவர்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டது என்றார் மத்தியில் பாதுகாப்பான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே பிஜேபி யை ஆதரிப்பதாக த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் விழுப்புரம் தொகுதி பா ம க வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதம் திரு நரேந்திர மோடியால் தான் நிலையான ஆட்சியை வழங்க முடியும் என்றார் காங்கிரஸ் கூட்டணி ஒரு சந்தா்ப்பவாத கூட்டணி என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி

இம்முறை திமுக கூட்டணி சார்பில் திரு தயாநிதிமாறன் மீண்டும் களம் இறங்குகிறார்

சென்னையிலிருந்து ஜெய்சிங் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்ட சமுதாயத்தை மேம்படுத்த கல்வி அடித்தளமாக அமைய வேண்டும் என குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் புவனேஷ்வரில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கல்வி தான் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மன நிறைவை உறுதிசெய்யும் என்றார் நாட்டில் தா்மீக நெறிமுறைகள் மேம்பட பள்ளிக்கூடங்களில்தான் முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்தாா் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கையா நாயுடு கிராமப்புற தொழில் முனைவோருக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றார் வேலைவாய்ப்பின்மைய போக்க இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்

ஆனால் இந்த பணத்திற்கும் தங்களுக்கும் எந்த சும்பந்தமும் இல்லை என திமுக பொருளாளா் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி மற்றும் பூவிருந்தவல்வி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு அக்கட்சியின் மூத்தத் தலைவர் திரு க பாண்டியராஜன் ஆதரவு திரட்டினார் குஜராத் மாநிலத்தின் தலாவா சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் அறிவிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது

இந்தியா நடத்திய செயற்கைக்கோள் அழிப்பு ஏவுகணை சோதனையால் சா்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி வீரர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் நாசா நிறுவனம் கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீரின் லே லடாக் இடையிலான எல்லைப் பகுதியில் சீன ரானுவ படையினர் குவிக்கப்படுவதை எதிர்கொள்ள இந்தியாவும் இந்தோ திபெத்திய எல்லைப் படையினரை அப்பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்வெளி தொழில்நுட்ப பூங்கா ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக இஸ்ரோ உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார்